பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு முறியடிக்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

னுக்கு எதிராக அமலாக்கப் பிரிவு வழக்கு பதிவு செய்துள்ளது

அமைச்சக கொள்முதல் குழு அனுமதி வழங்கியுள்ளது

வழங்கியுள்ளது இனி விரிவான செய்திகள் தலைநகர் தில்லி வந்துள்ள ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்வா பின் அல் உசைன் வுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பேச்சுக்கள் நடத்துகிறார் இருதரப்பு மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர்கள் பேச்சு நடத்துகிறார்கள் இந்த பேச்சுக்களுக்குப் பின் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன ஜோ்டான் மன்னருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று காலை சம்ப்ரதாய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது அவர் மகாத்மாகாந்தியின் நினைவிடத்துக்கும் சென்று அஞ்சலி செலுத்தினாா் இஸ்லாமிய பாரம்பரியம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினர் இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி உலகம் முழுவதிலும் அமைதியையும் நம்பிக்கையையும் கொண்டு செல்லும் நாடாக இந்தியா விளங்குவதாகக் கூறினாா் அளைத்து மதங்களையும் நம்பிக்கைகளையும் மதித்து நடக்கும் நாடாக இந்தியா விளங்குவதாக அவா தெரிவித்தாா் பன்முகத்தன்மை கொண்ட நமது கலாச்சாரத்தில் அளைத்து தரப்பினருக்கும் உரிய மதிப்பும் மரியாதையும் எப்போதும் உண்டு என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இன்றைய சவாலாக விளங்கும் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் எதிர்கொள்வதற்கு நாம் உலகின் கடமைபட்டுள்ளோம் என்று தெரிவித்த அவர் அப்பாவி மக்கள் மீது நடத்தப்படும் வெறித்தனமாக தாக்குதல்களுக்கு முடிவு கட்ட வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார்

ஜோா்டான் மன்னா் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்தையும் சந்தித்து பேசுகிறாா் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையாநாயுடு ஜோர்டான் மன்னரை சந்திக்கிறார்

சட்டவிரோதமாக பணம் கடத்திய குற்றக்சாட்டின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

ஆலையிள் தலைவர் திரு மன் தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஜி எஸ் சி ராவ் தலைமை நிதி அதிகாரி திரு சஞ்சய் தப்ரியா செயல் இயக்குநர் குர் சிம்ரன் கௌர்மன் மற்றும் நிறுவனத்தின் அதிகாரிகள் பலர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தவிர சுட்டவிரோதமாக பணம் கடத்தியதாக இந்த சா்க்கரை ஆலை மற்றம் ஒரியண்டல் வங்கி அதிகாரிகளுக்கு எதிராகவும் வழக்கு பதவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக உத்திரபிரதேசத்தில் சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் இதில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திருமதி மெஹ்பூபா முஃப்தி பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேற்று புதுதில்லியில் சந்தித்து அம்மாநிலத்தில் தற்போது நிலவும் சூழல்கள் குறித்தும் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் எடுத்துரைத்தார் ஜம்மு கஷ்மீரில் பிராந்தியங்களுக்கு இடையேயும் கட்சிகளுக்கு இடையேயும் நாடுகளுக்கு இடையேயும் சமரசப் போக்கை மேற்கொள்வது குறித்து விவாதித்ததாக முதலமைச்சின் டுவிட்டர் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் பிஜேபி யுடன் ஏற்பட்ட உடன்பாடு செயல்திட்ட அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தியதாக அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீட்டுவசதி தொலைபேசி மற்றும் தொகுதி படிகளுக்ளை உயர்த்தும் வகையில் விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இந்த திருத்தத்தை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது இதன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தொலைபேசி கட்டணத்துக்கான சலுகையும் மூலம் அதிகரிக்கப்பட்டுள்ளது

இந்த உயர்வு ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது

மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுக்க மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் தலைமையில் நான்காயிரம் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன

இந்திய படை வீரர்களின் போரிடும் திறமைக்கு இந்த ஆயுதங்கள் மிகச்சிறந்த வலு சேர்க்கும் என்று கருதப்படுகிறது மத்திய அரசு பணிகளில் உயர் அதிகாரிகள் அளவில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளனர் மூத்த ஐ ஏ எஸ் அதிகாரி திரு ஆர் சுப்ரமணியம் உயர்கல்வித்துறை செயலாளராகவும் திரு அனில் கோபி சங்கர் முக்கிம் சுரங்கத்துறை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த திரு கே கே சன்மா பதவி ஓய்வு பெற்றதையடுத்து அந்த பொறுப்பில் திரு ஆர் சுப்ரமணியம் நியமிக்கப்பட்டுள்ளார்

நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை செயவாளராக திரு சுரேந்திரநாத் திரிபாதி யும் கால்நடைத்துறை செயலராக திரு தருண் பூரீதரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் பால்பண்ணை மற்றும் மீன்வளத்துறை செயவாளராக திரு ஜித்சிங்கும் வேதியியில் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் துறைக்கு திரு ராகவேந்திரராவும் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் திரு சி சந்திரமௌலி அரசுப் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை செயலராகவும் தேசிய தூய்மை கங்கை திட்டத்தின் தலைமை இயக்குநராக திரு ராஜீவ் ரஞ்ஜன் மிஸ்ராவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் வடக்கு கஷ்மீரில் பந்திப்போரா மாவட்டத்தில் சுக்ரிதீன் மொகலா பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிராக பாதுகாப்புப் படைகளின் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது

தொடர்ந்து துப்பாக்கி சண்டை நடந்து வருகிறது என்றும் அவர் கூறினார் இந்த சண்டை நடைபெறும் இடங்களில் பாதுகாப்புப் படைகளுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் கல்வீச்சு தாக்குதல் நடத்தி வருவதாகவும் கிளர்ச்சியாளர்களுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே ஆங்காங்கே மோதல் நடப்பதாகவும் உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக இந்த பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து தேடுதல் வேட்டை தொடங்கியது பாதுகாப்புப் படையினர் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் படை வீரர்கள் திருப்பிச் சுடவே துப்பாக்கி சண்டையாக அது மாறியது

இதற்கான விவரங்களை இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் இந்த யாத்திரைக்கான ஏற்பாடுகளை அம்நாத் கோவில் நிர்வாகக் குழுவின் தலைவரான ஜம்மு கஷ்மீர் ஆளுநர் திரு என் என் வோரா ஆய்வு செய்தாள்

இளைய சுங்கராச்சாரியார் ப்ரீ விஜயேந்திரர் சுடங்குகளை காலை ஏழரை மணியிலிருந்து பத்து மணி வரை நடத்தினார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பிருந்தாவனத்தில் ஜெயேந்திரரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் மத்திய அமைச்சர்கள் திரு சதானந்த கவுடா திரு பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் ஏராளமான மக்கள் நேற்று காலையிலிருந்தே சங்கரமடத்தில் நடைபெற்ற இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டர் சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்திலிருந்து ரஷ்யா இடை நீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை ஒலிம்பிக் சங்கம் விலக்கிக் கொண்டுள்ளது